உலக அளவிலான பலதரப்பு அமைப்புகளில் இன்றைய நிலவரங்களுக்கு ஏற்ற சீர்திருத்தங்களை கொண்டு வர ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் ஆதரவை இந்தியா எதிர்பார்ப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறி உள்ளார் பீகார் சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலையில் உள்ளது

மோடி ஷாங்காய் உலகின் இன்றைய நிலவரங்களை பிரதிபலிக்கும் வகையிலான சீர்திருத்தங்களை பலதரப்பு அமைப்புகளில் கொண்டு வர ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் முழு ஆதரவை இந்தியா எதிர்பார்ப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறி உள்ளார்

தற்போது கொரோனா பெருந்தொற்றுடன் போராடி வரும் உலகம் ஐ நா அமைப்பு முறையில் முழு மாற்றங்களை எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார்

மோடி அலுவலகம் ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் நவீன தொழில்நுட்பத்துடன் கட்டப்பட்டுள்ள வருமானவரி மேல் முறையீட்டு தீர்ப்பாயத்தின் புதிய கட்டிடத்தையும் ஊழியர்களுக்கான குடியிருப்பு வளாகத்தையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கிறார்

மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் பெட்ரோலியத் துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ஒடிசா முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொள்வார்கள் மோடி விவேகானந்தர் புதுடெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சுவாமி விவேகானந்தரின் முழு உருவச் சிலையை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் வியாழக்கிழமை காணொளி காட்சி மூலம் திறந்து வைக்க இருக்கிறார் கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார் சுவாமி விவேகானந்தரின் கொள்கைகள் நாட்டிற்கும் மக்களுக்கும் இன்று வரை பொருந்துவதை பிரதமர் திரு நரேந்திர மோடி எப்போதுமே சுட்டிக் காட்டி வருவதும் குறிப்பிடதக்கது

இம்முறை வழக்கத்தைவிட அதிக எண்ணிக்கையில் மின்னணு வாக்குப் பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப் பட்டுள்ளதால் முடிவுகள் வெளியாக சற்று தாமதமாகலாம் என்று பீகார் மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு எச்ஆர் ஸ்ரீனிவாசா தெரிவித்துள்ளார்

மல்லாடி நடப்பு பண்டிகை காலத்தில் புதுச்சேரி மக்கள் கடைவீதிகளில் மட்டுமின்றி வீட்டிற்கு உள்ளேயும் சமூக இடைவெளி முகக் கவசம் உள்ளிட்ட கொரோனா தடுப்பு விதிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் கூறி உள்ளார்

கொரோனா பெருந்தொற்றுக் காரணமாக பொருளாதார சிக்கலில் உள்ள பால் உற்பத்தியாளர்களின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் இவ்வாறு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக செய்திக் குறிப்பு ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார்

இத்தகைய இடஒதுக்கீட்டினால் அரசுப் பள்ளிகளில் சேரப் பல மாணவர்கள் முன் வருவார்கள் என்றும் தாழ்த்தப்பட்ட பிரிவைச் சேர்ந்த மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்